நாடு முழுவதும் பத்தாயிரம் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக இத்தடுப்பூசி போடப்படுகிறது இருபதாயிரம் தனியார் மருத்துவமனைகளிலும் தடுப்பூசி செலுத்தப்படவுள்ளது

இந்திய மருத்துவர்களுக்கான சர்வதேச சங்கத்தின் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார்

தேர்தல் ஆணையத்தின் அனுமதியுடன் இந்த நீட்டிப்பு செப்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது வரி செலுத்துவோர் எதிர்கொள்ளும் சிக்கல்களை கருத்தில் கொண்டு இந்த காலநீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது

தற்போது இதற்கான காலஅவகாசும் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது தேர்வுகள் தொடர்பான மன அழுத்தத்தை நீக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோதி மாணவர்களுடன் இம்மாதத்தில் கலந்துரையாடவுள்ளார் நான்காவது ஆண்டாக பிரதமர் இந்த ஆண்டும் மாணவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுகிறார்

சுட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுத்தியபிரதா சாஹு அனைத்துக் கட்சிப் பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார் சென்னையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களின் பயன்பாடு உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான இதர அம்சங்கள் குறிததும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி குடும்ப அரசியலையே முன்னிறுத்துவதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தேசிய ஜனநாயக கூட்டணியைப் பொறுத்தவரை மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

அமித் ஷா கூறினார் தமிழகத்தில் தேர்தலை கருத்தில் கொண்டே பல்வேறு புதிய திட்டங்களை அஇஅதிமுக அரசு அறிவித்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு வருவதாகவும் இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத தொடர் இன்று தொடங்குகிறது சட்டப்பேரவை மற்றம் மேலவையின் கூட்டுக் கூட்டத்தில் ஆளுநர் திரு பகத்சிய் கோஷியாரி உரையாற்றுகிறார் பத்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத் தொடரில் வரும் எட்டாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்பச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவரை காவல் துறையினர் கைது செய்தனர் புல்வாமா மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து வெடி பொருட்களும் கையெறி குண்டுகளும் கைப்பற்றப்பட்டதாக காவல் துறையினர் தெரிவித்துள்ளனர்

மகாராஷ்டிரா கேரளா பஞ்சாப் கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலங்களில் தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது

மகாராஷ்டிராவுக்கு அடுத்த படியாக கேரளாவில் இரன்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர்

இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது மக்கள் முகக்கவசம் அணிவது மற்றும் சமுக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட நடைமுறைகளை மாவட்ட நிர்வாகங்கள் கண்காணித்து உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வழிகாட்டு நெறிமுறைகளை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகள் இன்று தொடங்குகிறது

அந்நாட்டில் ஜனநாயக அரசை மீண்டும் அமைக்கக்கோரியும் திருமதி ஆங்சாக் சுகியை விடுவிக்க கோரியும் நேற்றும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டங்களில் ஈடுபட்டனர்

முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன யங்கூன் தவெய் பகோ உள்ளிட்ட நகரங்களில் போராட்டக்காரர்கள் மீது காவல் துறையினர் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றம் வெடி பொருட்களை வீசி தாக்குதல் நடத்தியதில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டன

நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்தத் தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களிலும் ஜெர்மனி வெற்றி பெற்றுள்ளது

ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் லீக் ஆட்டங்கள் நேற்றுடன் முடிவடைந்தன

கோவா ஐதராபாத் இடையே நடைபெற்ற மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்தது